திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

தொடங்குகிறது ஆசியவிளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அர்பிந்தர் சிங் தங்கம் வென்றார்

உதவிப்பெற்றுமேம்படுத்தப்படும் என்றுகூறினார்

இத்தொடர்பாகதாக்கல் செய்யப்பட்டமனுவில் முட்டையின் உற்பத்திசெலவு

சுதந்திரபோராட்டவீரர் லஷ்மணஅய்யர் சிலையைஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் இன்றுகோபிச்செட்டபாளையத்தில் திறந்துவைத்தார் சுதந்திரபோராட்டம் மட்டுமன்றி தீண்டாமையைஎதிர்த்தும் அவர் போராடியுள்ளார் வெள்ளையனேவெளியேறுஉள்ளிட்டசுதந்திரபோராட்டங்களில் பங்கேற்றதியாகி லஷ்மணனஅய்யர் மூன்றரைஆண்டுசிறைவாசமும் அனுபவித்தார்

தூத்துக்குடிமாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது இத்திட்டத்தின்கீழ் கிராமப் பகுதிகளில் கழிப்பறைகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் குத்தம் குறித்தவிழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமதுசெய்தியாளர் லஷ்மணன் தெரிவிக்கிறார்

திருநரேந்திரமோடிதலைமையில் இன்றுநடைபெற்றஅமைச்சரவைக் பிரதமர் கூட்டத்தில் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியைகடந்த ஜூலைமுதல் தேதியிலிருந்துவழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

பல்வேறுபகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானபக்தர்கள் இதனைகாணநாட்டின் வேளாங்கண்ணியில் திரண்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்றுகாலைமுதலேஆயிரக்கணக்கானபக்தர்கள் பாதயாத்திரையாகஆலயத்திற்குவந்தவண்ணம் உள்ளனர் மக்களவைக்கும் தமிழகசட்டப்பேரவைக்கும் எப்போதுதேர்தல் வந்தாலும் தோழமைக் கட்சிகளுடன் இணைந்துஅதனைஎதிர்கொள்ளதிமுகதயாராக இருப்பதாகஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்குள்ளார் இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இந்தியாவையும் தமிழகத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் ஜனநாயகத்தின் மீதும்பிக்கைகொண்டுள்ளமதசார்பற்கட்சிகளுடன் இனைந்ததேர்தலைசந்திக்கஉள்ளதாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடிபழனிசாமிதலைமையிலானஅஇஅதிமுகஅரசுசரியாகசெயல்படவில்லைஎன்றுதமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டிதலைவர் திரு எஸ் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் கோவைவிமானநிலையத்தில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஜெயலலிதாமறைவுக்குபிறகுஅக்கட்சியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாககூறினார் இந்துசமயஅறநிலையத்துறைநிர்வாகம் மற்றம் பராமரிப்பு குறித்தஉச்சநீதிமன்றம் வழங்கியதீர்ப்பைமாநிலஅரசுசெயல்படுத்ததவறிவிட்டதாகபிஜேபிதேசியசெயலர் திருஎச் ராஜாகுற்றம்சாட்டியுள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கோயில் வருமானத்தில் முறைகேடுடப்பதாககூறினார் சுற்றப்புறத்தை தூய்மையாகவைத்திருப்பதுமகாத்மாகாந்திக்குநாம் செலுத்தம் அஞ்சலிஎன்றுஊரகவளர்ச்சிதிட்டமுகமை இயக்குநர் திருசுரேஷ் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் இனாம்ரெட்டியபட்டி சங்கரலிங்கபுரம் கோட்டையர் ஆகியகிராமங்களில் மத்தியஅரசின் கள விளம்பரத் துறையும் விருதுநகர் மாவட்டஊரகவளர்ச்சிமுகமையும் இணைந்து தூய்மை இந்தியா இயக்க மூன்றுநாள் சிறப்பு முகாமைநடத்தியன இதன் நிறைவு விழாவில் பேசியதிருசுரேஷ் துய்மைபராமரிக்கும் பழக்கத்தைநம் குழந்தைகளுக்கும் கற்றுத்தரவேண்டும் என்றுகூறினார்

இந்தோனேஷியாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டிகளின் டிரிபிள் ஜம்ப் பிரிவில் அர்பிந்தர் சிங் தங்கம் வென்றார்

டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது அரையிறுதிஆட்டத்தில் சரத்கமல் மணிக்காபத்ரா இணை சீன இணையிடம் தோல்விஅடைந்து இப்பதக்கத்தைவென்றது